நரேந்திர மோடி சென்னையில் பல்வேறு திட்டங்களின் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் தொடக்க விழாவில் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார்

நரேந்திர மோடி வரும் செவ்வாய்க் கிழமை காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டவிருக்கிறார்

தமிழகத்தின் கல்லணை சுயசார்பு இந்தியாவின் பழங்கால சின்னம் என்றும் நாம் நமது முன்னோர்களின் சுயசார்பு உணர்வையே முன்னெடுத்துச் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் திரு

இன்று சென்னையில் நடைபெற்ற விழாவில் கல்லணை கால்வாயை புனரமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பல்லாயிரம் ஆண்டுகளாக அமோகப் பயிர் விளைச்சல் தரும் தமிழக விவசாயிகளின் கடின உழைப்பிற்கு தாம் தலை வணங்குவதாக கூறினார்

பிரதமர் இன்று சென்னையில் அர்ஜுன் ரக போர் பீரங்கி வண்டியையும் தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் நரவானேயிடம் ஒப்படைத்தார் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் ரக போர் பீரங்கி எல்லைகளை பாதுகாக்க இருப்பதாகவும் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற மகாகவி சுப்ரமணிய பாரதியாரின் வரிகளுக்கு இதுவே சான்று என்றும் அவர் கூறினார்

இந்திய மீனவர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார்

விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் பிரிவில் மின் மயமாக்கப்பட்ட ஒற்றை ரயில் பாதையை பிரதமர் தொடங்கி வைத்தார் இதனால் சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே எஞ்சின் மாற்றாமல் ரயில்களை இயக்க முடியும் சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனம் சார்பில் சென்னை அருகே தையூரில் டிஸ்கவரி வளாகம் கட்டும் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார்

சென்னை ஜவகர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழக முன்னாள் முதலமைச்சர்கள் எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதாவின் திருஉருவ படங்களுக்கும் பிரதமர் மலர் அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக பிரதமர் சென்னை வந்திறங்கிய போது தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் அவரை அன்புடன் வரவேற்றனர் பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சென்னையை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கொச்சியில் பல்வேறு முக்கிய திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பாரத் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் ரசாயன ஆலையும் நாட்டிலேயே முதன் முறையாக கொச்சி துறைமுகத்தால் அமைக்கப்பட்டுள்ள சொகுசுக் கப்பல்களுக்கான சாகரிகா கப்பல் முனையமும் பிரதமர் தொடக்கி வைத்த திட்டங்களில் அடங்கும் கொச்சி வெல்லிங்டன் தீவுகளில் மோட்டார் வாகனங்களுடன் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கான ரோ ரோ படகு சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் கொச்சி துறைமுகத்தில் நிலக்கரி ஏற்றி இறக்குவதற்கான தென்புற படுகையின் மறு கட்டுமானப் பணிகள் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு உயர் முக்கியத்துவம் அளிப்பதாகவும் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் நலன்களுக்கு அரசின் முழு ஆதரவு உண்டு என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு

குதிரையேற்றத் தோற்றத்துடன் கூடிய சுஹேல்தேவ் சிலை அமைக்கும் பணிகளும் உணவகம் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா வசதிகளை அப்பகுதியில் உருவாக்கும் பணிகளும் இத்திட்டத்தில் அடங்கும் மகாராஜா சுஹேல்தேவ் ன் அர்ப்பணிப்பும் நாட்டுக்கு அவர் ஆற்றிய சேவைகளும் மக்கள் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க கூடியது என்றும் அன்னாரின் வீரம் செறிந்த வரலாற்றை மக்கள் அறிந்து கொள்ளவும் சுற்றுலாத் துறையின் வளர்ச்சிக்கும் இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சாலை விபத்துக்களில் உயிரிழக்கும் பத்தில் ஒன்பது பேர் தலைக்கவசம் அணியாதவர்கள் என்பதால் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் சாலைகளை செப்பனிடும் பணிகளை அரசு மேற்கொண்டுதான் வருவதால் மக்கள் சாலைகளின் நிலையை விபத்துக்களுக்கு காரணம் காட்ட கூடாது என்றும் சாலைகளின் நிலை எப்படி இருந்தாலும் ஹெல்மெட் அணியத்தான் வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

வி சுப்ரமணியன் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார்